இந்த பட்டியலின் படி பிரதமர் திரு நரேந்திர மோடி வாரணாசி தொகுதியில் மீண்டும் போட்டயிடுகிறார் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா குஜராத் மாநிலம் காந்திநகர் தொகுதியிலும் மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் லக்ளோவிலும் திரு நிதின் கட்கரி நாக்பூரிலும் திருமதி ஸ்மிருதி இராணி அமேதி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர் தமிழகத்தில் பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தூத்துக்குடியிலும் மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரி தொகுதியிலும் அக்கட்சியின் தேசிய செயலாளர் திரு எச் ராஜா சிவகங்கை தொகுதியிலும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கோவை தொகுதியிலும் திரு நயினார் நாகேந்திரன் ராமநாதபுரத்திலும் போட்டியிடுகின்றனர் மக்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்னைகளுக்கு தீர்வுகாண மத்திய மாநில அரசுகள் தவறிவிட்டாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் நேற்று பெரம்பலூரில் தேர்தல் பிரச்சார் கூட்டத்தில் கலந்துகொண்டு அவர் உரையாற்றினார் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு நிவாரணமாக ஒதுக்கப்பட்ட நிதித்தொடர்பான விவரங்களை அஇஅதிமுக அரசு வழங்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் தமிழகத்தின் நலனில் அக்கறையின்றி மத்திய அரசு செயல்படுவதாகவும் திரு மு க ஸ்டாலின் குறை கூறினார் தமிழகத்தின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி உள்ளதாக பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை பாதுகாப்பு தளவாடங்களுக்கான தொழில் உற்பத்தி வழித்தடம் போன்றவை இதில் முக்கியமான திட்டங்கள் என்று குறிப்பிட்டார் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் திமுக அங்கம் வகித்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு மத்தியில் ஆட்சிப் பொறுப்பில் இருந்தபோது தமிழகத்தின் நலனுக்காக நிறைவேற்றிய திட்டங்களை பட்டியலிட அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தயாரா என்றும் திருமதி தமிழிசை கவுந்தரராஜன் கேள்வி எழுப்பினார்

நேற்று நாமக்கல்லில் கட்சி நிகழ்ச்சியொன்றில் பேசிய அவர் மத்தியில் வலிமையான அரசு மீண்டும் ஏற்படவேண்டும் என்ற நோக்கில் பிஜேபியுடன் கூட்டணி வைத்துள்ளதாக தெரிவித்தார் மக்களின் நம்பிக்கை பெற்ற கூட்டணியாக தங்கள் கூட்டணி திகழ்கிறது என்றும் திரு தங்கமணி கூறினார்

நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

திருச்சி ரயில்வே பணிமனையில் வடிவமைக்கப்பட்ட இந்த ரயில் பெட்டிகள் பல்வேற சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஐரோப்பிய யூனியனிலிருந்து விலகுவதற்கு கூடுதல் கால அவகாசம் வழக்கப்பட்டிருப்பதை பிரிட்டன் ஏற்றுக்கொண்டுள்ளது ஈராக்கில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர்

மேகாலயாவில் நேற்று நில அதிர்வு உணரப்பட்டது

விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிப்புத்தார் ஆண்டாள் கோவிலில் திருக்கல்யாண உற்சவ திருவிழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது சித்திரை திருவிழாவையொட்டி மதுரை தொகுதியில் மக்களவை தேர்தலை ஒத்திவைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுமீதான தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று வழங்குகிறது நெல்லை மாவட்டம் முக்கூடல் அருகே பங்குனி உத்திரத்தை ஒட்டி கோவிலுக்கு சென்ற இருவர் கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்தனர்

தெற்காசிய கோப்பைக்கான மகளிர் கால்பந்து போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று நேபாளத்தை எதிர்கொள்கிறது

ஹாங்காங்கில் நடைபெற்றுவரும் ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று சீன தாய்பெயிடம் தோல்வியடைந்து அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பினை இழந்தது அபுதாபியில் நடைபெற்றுவந்த சிறப்பு ஒலிம்பிக் உலக விளையாட்டுப் போட்டி வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் நேற்று நிறைவடைந்தது

பதக்கம் வென்றவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார்